உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது

மத்திய அரசுக்கு எதிராக தெலுங்கு தேசம் கட்சி கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது விவாதத்தை தொடங்கிவைத்து பேசிய தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஜெயதேவ் கல்லா ஆந்திரப்பிரதேசத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை என்று கூறினார் தெலுங்கானா பிரிக்கப்பட்டபிறகு ஆந்திர மாநிலத்திற்கு காங்கிரஸ் பிஜேபி ஆகிய இரு கட்சிகளுமே வளர்ச்சிக்கான எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று அவர் கூறினார் இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களுக்கு உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அளித்து வருவதாக கூறினார்

விவசாயிகள் ஷெட்யூல்டு வகுப்பினர் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் அரசின் வெற்று வாக்குறுதிகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பிரான்சிலிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் கொள்முதல் தொடர்பான விவரங்களை அரசு அஏன் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் ராகுல்காந்தி குறிப்பிட்ட சில கருத்துக்களுக்கு பிஜேபி உறுப்பினர்கள் கடும் ஆட்சேபம் தெரிவித்தனர் அந்த கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக அவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அறிவித்தார் தொடர்ந்து நடைபெற்று வரும் விவாதத்தில் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சமாஜ்வாதி கட்சித்தலைவர் திரு முலாயம் சிங் யாதவ் மற்றும் பலர் பேசினர் விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பிரதமரின் பதிலுரைக்கு பிறகு தெலுங்கு தேசம் கட்சி கொண்டுவந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது மக்களவையில் வாக்கெடுப்பு நடைபெறும் மக்களவையில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மீது பிஜேபி உரிமை மீறல் பிரச்சினை கொண்டுவரும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சருமான திரு அனந்த் குமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்று மக்களவையில் தெலுங்கு தேசம் கட்சி அரசுக்கு எதிராக கொண்டுவந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின்மீது பேசிய திரு ராகுல்காந்தி அரசுக்கு எதிராக ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவை நடவடிக்கைகளை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறினார் அவர் அளித்த ஒட்டுமொத்த தகவல்களும் தவறானது என்றும் அவர் குறிப்பிட்டார் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக திரு ராகுல் கூறிய குற்றச்சாட்டுக்களை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறினார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறித்த விமர்சனத்தை ஏற்க முடியாது என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சிறப்பான செயல்பாட்டிற்கு எதிராக எந்தவொரு கருத்தையும் முன்வைக்க முடியாத நிலையில் உண்மை இல்லாத சில கருத்துக்களை அவர் முன்வைப்பதாக தெரிவித்துள்ளார்

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய அரசின் இந்திர தனுஷ் திட்டத்தின்கீழ் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது இத்திட்டத்தினால் கிராமப்புறப்பகுதிகளில் உள்ள மக்கள் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாக மாவட்ட சுகாதார பணிகள் இயக்குனர் டாக்டர் பிரியா ராஜ் தெரிவித்தார்

உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சிபிஎஸ்ஈ தொடர்ந்த மேல் முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு எஸ் ஏ பாப்தே திரு நாகேஷ்வரராவ் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் கருணை மதிப்பெண்களை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள முறையில் வழங்குவது குறித்து தங்களுக்கு உடன்பாடு இல்லையென்றும் கருத்து தெரிவித்தனர் தற்போதைய சூழ்நிலையில் இப்பிரச்சினைக்கு தீர்வுகாண்பதற்கான வழிகளை தெரிவிக்குமாறு இருதரப்பிற்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் சிபிஎஸ்ஈ மனு மீதான விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைத்தது

முன்னர் ஒரு லட்சம் கனஅடிக்கும் கூடுதலாக தண்ணீர் வந்துகொண்டிருந்தது

அமராவதி திருமூர்த்தி மற்றும் கெலவரப்பள்ளி அணைகளிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

இதனால் கோயம்புத்தூர்

கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின்கீழ் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை மேற்கொண்டார் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் தூய்மை இந்தியா இயக்க உறுதிமொழியை பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஆளுநர் செய்துவைத்தார் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு வாகனத்தையும் ஆளுநர் கொடியைசைத்து தொடங்கிவைத்தார் பின்னர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் தாய்மார்களுக்கு அம்மா குழந்தைகள் நல பரிசுப்பெட்டகத்தினை ஆளுநர் வழங்கினார் புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட நரிமேட்டில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின்கீழ் மாநில அரசின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டத்தையும் அவர் பார்வையிட்டார்

ஆளுநர் நிகழ்ச்சிகளில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மாவட்ட ஆட்சியர் திரு கணேஷ் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தலைவர் திரு வைரமுத்து மற்றும் உயரதிகாரிகள் கலந்துகொண்டனர் டீசல் விலை சுங்கவரிக் கட்டணம் ஆகியவற்றை குறைக்க வலியுறுத்தி நாடு முழுவதும் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் விடுத்துள்ள அறிவிப்பின்படி காலவரையற்ற லாரிகள் வேலைநிறுத்தம் நடைபெற்று வருவதால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

நீதிபதிகள் திரு ஆர் மகாதேவன் திரு ஆதிகேசவலு கொண்ட அமர்வு இந்த வழக்குகளை விசாரிக்கும் என்று தலைமை நீதிபதி செல்வி இந்திரா பானர்ஜி உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து

புகையிலை சாகுபடி செய்து வந்த விவசாயிகளுக்கு மாற்று பயிர் சாகுபடிக்கான வாய்ப்புகள் உருவாக்கித்தரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் குருமத்துரில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் பேசிய அவர் விவசாயிகளிடம் மாற்றுப்பயிருக்கான ஆலோசனைகள் கேட்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் அப்பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறையை போக்குவதற்கு குடிமராமத்துப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஏரி மற்றும் குளங்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய பாடத்திட்டம் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு உதய சந்திரன் தெரிவித்துள்ளார்

வாட்ஸ்ஆப் தகவல்கள் படங்கள் பரிமாற்றம் மற்றும் பொய்யான தகவல்கள் பரவலாவதால் ஏற்படும் அசம்பாவிதங்களை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது